உச்சி மாநாடு கொரோனா வைரஸ் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

அந்நாட்டு அரசுடன் இந்தியா ஆலோசித்து வருகிறது

இன்றம் ஒத்திவைக்கப்பட்டன

தூக்கிலிட தில்லி நீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது

மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் பிரஸ்ஸல்ஸ் நகரில் இம்மாதம் இறுதியில் நடடபெறுவதாக இருந்த இந்திய ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாடு கொரோனா வைரஸ் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புததில்லியில் இன்று இதளை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ள பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என மருத்துவ துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியதை அடுத்து இந்த மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூளியலுக்கும் இடையே நெருங்கிய ஒத்துழைப்பிள் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த வைரஸை விரைவில் கட்டுப்படுத்த இந்தியாவும் ஐரோப்பிய நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஈரானில் கொரோனா வைரஸினால் இந்தியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார் முஜ்பூர் ரஹ்மாளின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்க பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா விடுத்துள்ள அழைப்பை பிரதமர் திரு மோடி ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் தலைநகர் தில்லியில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக சில அமைப்புகள் தெரிவித்துள்ள கருத்துகள் குறித்து பேசிய திரு ரவிஸ்குமாா் தலைநகரில் தற்போது இயல்பு நிலை திரும்பிவிட்டதாகவும் இதற்காக கடுமையாக போராடிய காவல்துறையினருக்கு தமது பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார்

இன்று மாநிலங்களையில் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்து அவர் பேசினார் வைரஸ் தொடர்பாக உலக சுகாதார அமைப்புடன் மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார்

ஈரானில் சிக்கியுள்ள இந்திய மாணவர்களையும் கற்றாலாப் பயணிகள் மற்றும் மீனவர்களையும் தாயகம் அழழத்து வருவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டா் அங்குள்ள இந்தியா்களுக்கு கொரோனா எவரல் தொற்ற உள்ளதா என்பதை கண்டறிவதற்காக இந்திய மருத்துவக் குழு இன்று ஈராள் செல்வதாக திரு ஹர்ஷவர்தன் தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆஸாத் பேசுகையில் இந்த வைரஸ் தொற்று குறித்து ரயில் மற்றும் பேருந்து நிலையங்ளில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தினார் இதற்கிடையே நாடு முழுவதும் இந்த வைரஸ் தாக்குதல் தொடர்பான கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துவதென மத்திய அரசு முடிவு செய்துள்ளது வைரஸ் தொடர்பான நடவடிக்கைகளை பிரதமர் தினசி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவடேக்கள் தெரிவித்துள்ளார் ஈரானில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அவசர உதவி மையம் இன்று ஏற்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

பள்ளிகளில் மானவர்கள் அதிக எண்ணிக்கையில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அலுவல்கள் கண்ணிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன

கொரோனா வைரஸ் முன்னெச்சிக்கை நடவடிக்கைபாக தில்லியில் ஆரம்பப் பள்ளிகள் அனைத்தைக்கும் விடுமுறை அளிக்குமாறு தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது இதனிடையே சீனா மற்றும் வைரஸ் பாதித்த நாடுகளிலிருந்து வரும் சரக்கு கப்பல்களிலிருந்து எந்த ஒரு பொருளையும் இறக்குமதி செய்ய இயலாது என்று இந்தியா அறிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித கட்டுப்பாட்டையும் மீறிய இத்தகைய சூழ்நிலைகள் காரணமாக சா்வதேச உடன்பாட்டின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகக் கூறியுள்ளது இது தொடர்பான எந்த ஒரு விவனரம் குறித்தும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நிதி அமைச்சகத்திடம் அனுமதி கேட்க வேண்டுமென்று அமைச்சகம் கூறியுள்ளது தமிழகத்திலும் கொரோனா வைரஸ் கண்காணிப்பு நனடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப் பட்டுள்ளன

காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஏழு உறுப்பினர்கள் மக்களவையின் நடப்புக் கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனா் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவா்கள் நடந்து கொண்டதால் அவர்கள் மீது இந்த நடவடிக்கை மேற்னெள்ளப்பட்டது தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாக்கூர் உட்பட ஏழு பேரையும் உடனடியாக அவையை விட்டு வெளியேறுமாறு அவைத்தலைவர் உத்தரவிட்டார்

முன்னதாக இன்று மக்களவையில் தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன

உறுதி செய்தவுடன் குற்றவாளிகளை துக்கிலிடுவதற்கான தேதியை அறிவிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு சட்டப்பூர்வமான தடை ஏதுமில்லை என்றும் தெரிவவித்தார் இத்தாலி மற்றும் தென்கொரியா நாடுகளுக்கு குற்றுப் பயணம் மேற்கொள்பவர்கள் இந்தியா வர விரும்பினால் அந்நாடுகளில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ சேதனை கூடங்கள் மற்றும் அரசு மருத்துவர்களிடம் கொரோனா வைரஸ் பாதிப்பில்லை என மருத்துவச் சான்றிதழ் கொண்டு வர வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பதை ஒட்டி தற்காலிகமாகவே இந்த நடவடிக்கை கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நாடுகளுக்கு ஏற்கனவே விசா கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன புலனாய்வு பிரிவு அதிகாரி அங்கிட் சர்மா கொலை வழக்கில் தொடர்புடைய தற்காலிக நீக்கம் செய்யப்பட்ட ஆம் ஆத்மி கவுன்சிலா் தாகீர் ஹுசைன் சரண்டவதாக தெரிவித்ததை தில்லி நீதிமன்றம் ஏற்க மறுத்ததை அடுத்து காவல்துறையினா் அவரை கைது செய்தனா் இந்த தில்லி பெருநகர கூடுதல் குற்றவியல் நீதிபதி திரு விஷால் பகுஜா தாகீர் ஹுசைன் கோரிக்கை தமது விசாரணை வரம்புக்குள் இல்லை என்று குறிப்பிட்டார் குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான மனுக்களை சபரிமலை தொடர்பாள வழக்கின் வாதங்கள் முடிவடைந்த பின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தலைமை நீதிபதி திரு போப்டே தலைமையினாள் அமா்வு முன் மூத்த வழக்கறிஞா் திரு கபில்சிபல் இந்த மனுக்களை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டுமென்று இன்று முறையீடு செய்தாா் இதற்கினடயே தமிழகத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது சா்வதேச மகளிா் தினத்தையொட்டி

இதனை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் உலகக்கோப்பை மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இறதிப்போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது

டோக்கியோ ஒலிம்பிக் தகுதிக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித்கவுர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கத்தார் ஒபன் டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்யைர் பிரிவில் இந்தியாவின் அமல்ராஜ் பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார்